பள்ளிகள் திறப்பு குறித்துவிரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்

பலஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்தநீர்நிலைகள் தற்போது தூர்வாரப்பட்டு போதியபாசனவசதிகிடைக்கப்பெற்றுவருவதாகவும் தெரிவித்தார்

பள்ளிகள் தமிழகத்தில் திறப்பதுகுறித்துபெற்றோர்களிடம் பெறப்பட்டகருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டுவருவதாகவும் விரைவில் இதுகுறித்தஅறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்தார்

இறப்பு தொடர்பாகஉண்மைக்கு புறம்பானஅறிக்கைகளைவெயிட்டஎதிர்க்கட்சித் அமைச்சரின் தலைவர் மீதுசட்டப்படியாகவழக்குதொடரப்படும் என்றுஅறிக்கைஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் மறைந்தஅமைச்சரின் உடல்நிலைபற்றியோஅவருக்குஅளிக்கப்பட்டசிகிச்சைபற்றியோஅரசோ அவருக்குசிகிச்சைஅளித்ததனியார் மருத்துவமனையோஎதையும் மறைக்கவில்லைஎன்றுஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் பீகார் சுட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதாதள் கூட்டணிதொடர்ந்தமுன்னிலைவகித்துவருகிறது

லோக் ஜன்சக்திஒரு இடத்தில் முன்னிலைவகிக்கிறது

கீழ்திசைகாற்றவேகமாறபாடுகாரணமாகநாளையும் நாளைமறுநாளும் தமிழககடலோரபகுதிகளிலும் அதனையொட்டியுள்ளமாவட்டங்களிலும் மழைமற்றும் கனமழைக்குவாய்ப்பு இருப்பதாகசென்னைவானிலைஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்